வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இந்நோய் பரவாமல் தடுக்க மருத்துவத் துறை உட்பட பல்வேறு துறையினரும் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பங்களிப்பு தொடரட்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதோடு நோய் தொற்ற அறிகுறி தென்படுவோர் தங்களது உடல்நலத்தை முறையாக கவனித்துக்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேவையற்ற பயணங்களையும் பொது விழாக்களில் அதிக அளவில் கூடுவதையும் தவிர்க்குமாறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

மாநிலங்களவையில் இன்று உறுப்பினர் ஒருவர் இது குறித்து விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த அவர் இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட வேண்டியதுதான் என்றார்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் எக்காரணத்தை கொண்டும் முன்கூட்டியே முடிக்கப்பட மாட்டாது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார்

பார்வையாளர் மாடத்திலும் மறு உத்தரவு வரும் வரை யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் தற்போது இந்நோய் தொற்று யாருக்கும் இல்லையென்றும் ஏற்கனவே இதற்காக சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் குணமடைந்து இருப்பதால் இன்று அவர் வீடு திரும்புவார் என்றும் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்

நோப் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் தயவு செய்து வெளியில போறத தவிருங்கள் வீட்டீலேயே இருங்க அட்படிக்கிறத நாங்க தொடர்ந்து சொல்றோம் சோ இந்த ஒத்துளுப்பை பொதுமக்கள் கொடுக்கின்றபோது சுகாதாத்துறை ஏற்கனவே மல்டிடமன்ஸ்ல முதலமைச்சருடைய தலைமையில இப்ப நம்ம வந்து நம்முடய மாநிலத்தில ஒரே ஒரு பாசிடில் இருந்தது அதையும் ட்ரீட் பண்ணிட்டோம் அவரு கியூராயிட்டாரு இன்று மாலை அவர் வீட்டுக்கு புறப்படமாரு

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைஞட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரர அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து னெண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

பணியாளர் நலத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் மீள்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் இதன்படி ஒரு பணி நியமனத்திற்கு அடிப்படை தகுதியாக நிர்ணயிக்கப்படும் தேர்வு வரை விண்ணப்பத்தாரர் தமிழ் மொழியில் படித்திருந்தால் அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவை மீட்பதே தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு அளிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி திரு வினித் கோத்தாரி தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் மீன்வளத்துறை இயக்குனர் திரு சமீரன் நேரில் ஆஜராகி தாக்கல் செய்த அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது